இரவு நாட்டுமக்களுக்கு உரையாற்றுகிறார்

திமுகதலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு கருணாநியின் மறைவுக்குசென்னையில் நடைபெற்றகட்சியின் செயற்குழுக் கூட்டத்தில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இதையொட்டிகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் இன்று இரவு ஏழு மணிக்குஅகில இந்தியவானொலிமற்றும் தூா்தா்ஷன் மூலமாகநாட்டுமக்களுக்கு உரையாற்றுகிறாா்

சுதந்திரதினவிழாவையடுத்துதில்லிபோக்குவரத்தில் சிலமாற்றங்கள் செய்யப்பட்டுளளன பிளாஸ்டிக்கால் செய்யப்பட்டதேசியக் கொடிகளைபயன்படுத்தவேண்டாம் என்றுஅனைத்துகுடிமக்களையும் மத்திய அரசுகேட்டுக் கொண்டுள்ளது இதுதொடர்பாகஅனைத்துமாநிலமற்றும் யூனியன் பிரதேசஅரசுகள் தேசியகொடிகுறித்தசுட்டத்தைமுறையாகபின்பற்றுவதைஉறுதிசெய்யுமாறுகூறியுள்ளது

தேசியக் கொடியின் நெறிமுறையின்படிதேசியகலாச்சாரமற்றும் விளையாட்டுநிகழ்வுகளில் காகிதத்தால் செய்யப்பட்டகொடியையேபயன்படுத்துமாறுகேட்டுக்கொண்டுள்ளது

பொதுமக்களின் நெருக்குதல் காரணமாக அஸ்ஸாம் உடன்பாட்டில் அப்போதுபிரதமராக இருந்ததிருராஜீவ் காந்திகையெழுத்திட்டதாகவும் ஆனால் மக்களைஏமாற்றும் நோக்கத்துடன் பலஆண்டுகள் இந்தஉடன்பாடுகிடப்பில் போடப்பட்டதாகவும் திருமோடிகூறினார்

தமதுஅரசுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்திசெய்துவருவதாகவும் ஊழல் கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் பொதமக்களின் பணம் வளர்ச்சிதிட்டங்களுக்குமட்டுமேசெலவிடப்படுவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வரவிருக்கும் நாட்டையும் தேர்தல் சமூகத்தையும் புரிந்துக் கொள்ளபோகிறதாஎன்றுஎதிர்க்கட்சியைமீண்டும் சிந்திக்கவைக்கும் என்றுஅவர் குறிப்பிட்டார்

திமுகதலைமைசெயற்குழுவின் அவசரக் கூட்டம் அக்கட்சித் தலைவர் மு கருணாநிதியின் மறைவுக்குப் பின்னர் இன்றுசென்னைஅண்ணாஅறிவாலயத்தில் நடைபெற்றது திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுமவுன அஞ்சலிசெலுத்தப்பட்டது கருணாநிதியின் ஆட்சியின் போதுநிறைவேற்றப்பட்டமுக்கிய சமூக நலத்திட்டங்கள் குறித்தும் அவரதுஅரசியல் செயல்பாடுகுறித்தும் பாராட்டுதெரிவிக்கப்பட்டது மாநிலசுயாட்சியைவலியுறுத்திஅவர் எடுத்தமுக்கியமுடிவுகள் காவிரிநடுவர்மன்றம் அமைக்கபாடுபட்டதுதொடர்பாகவும் பெண்களின் பொருளாதாரநிலையைஉயர்த்துவதற்கு சுய உதவிக் குழுக்களைஅமைத்தது அவர்களுக்குசொத்துரிமைகிடைக்கச் செய்ததுபோன்றதீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன தூத்துக்குடி ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தின் போதுநடந்ததாப்பக்கிச் சம்பவம் குடு குறித்துசிபிஐவிசாரணைநடத்தசென்னை யர்நீதிமன்றத்தின் மதுரைகிளைஉத்தரவிட்டுள்ளது

தூத்துக்குடிதுப்பாக்கிசூட்டிற்குஉத்தரவிட்டதுயார் என்பதுதொடர்பாகவும் காவல்துறைஅதிநவீனதுப்பாக்கிகளைக் கொண்டுபோராட்டக்காரர்கள் மீதுதுப்பாக்கிசூடுநடத்தியதுஎதற்காகஎன்றும் நீதிமன்றம் கேள்விஎழுப்பியது

துத்துக்குடியில் மூடப்பட்டுள்ள ஸ்டெர்லைட் ஆலையின் நி்வாகபிரிவு செயல்படவேதாந்தாகுழுமத்திற்குஅனுமதிஅளித்துதேசியபசுமைதீர்ப்பாயம் பிறப்பித்தஉத்தரவுக்குஎதிராகதமிழகஅரசுஉச்சநீதிமன்றத்தைஅணுகியுள்ளது

கருவுற்றபெண்கள் வளர் இளம் பருவபெண்கள் பயன்பெறம் குழந்தைகள் ஒருங்கிணைந்தஊட்டச்சத்துதிட்டம் புதுக்கோட்டைமாவட்டத்தில் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகிறது

கேரளாவில் தொடர்ந்துமழைபெய்துவருவதால் வயநாடுமாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கானமக்கள் நிவாரணமுகாம்களில் தங்கவைக்கப்பட்டுள்ளனா்

இதற்கிடையே பம்பை ஆற்றில் நீர்மட்டம் தொடர்ந்துஅதிகரித்துவருவதால் சபரிமலைக்குயாத்திரைமேற்கொள்வதைபக்தர்கள் தவிர்க்கவேண்டுமென்றுதிருவாங்கூர் தேவாம்சம் வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது

ஹோண்டுராஸ் எல்சால்வடா மெக்ஸிகோஉள்ளிட்டதேசத்தவரும் கைதுசெய்யப்பட்டவர்களில் அடங்குவர்

ஜனநாயகமேம்பாட்டிற்கும் ஆப்கானிஸ்தானின் வளத்திற்கும் நீடித்தஅமைதிக்கும் தமதுஆதரவைஆப்கானிஸ்தானில் உள்ள ஐ நா அமைப்பு தெிவித்துள்ளது